காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தீவிர ஆவோசனையில் ஈடுபட்டுள்ளார்

தெலங்கானா முதலமைச்சராக டிஆர்எஸ் தலைவர் திரு சந்திரசேர ராவ் இன்று பதவியேற்றார்

ஒத்திவைக்கப்பட்டன

கிராமப்புற இந்தியாவை வலுப்படுத்த உள்கட்டமைப்பு முதலீடுகள் உதவிகரமாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

கார்னர் நோட்டிஸ் பிறப்பித்துள்ளது

சட்டவிரோதமானது என்று அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசன அமர்வு தீர்பளித்துள்ளது உலகக் கோப்பை ஹாக்கி அரையிறுதிக்கு பெல்ஜியம் தகுதி பெற்றுள்ளது

இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையேயான காலிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது விரிவான செய்திகள் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்தியப்பிரதேச மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விறுவிறுப்படைந்துள்ளன சத்தீஸ்கர் சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுதிப்பெரும்பான்மை பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சட்டமன்றக்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரத்தை காங்கிரஸ்தலைவர் திரு ராகுல்காந்திக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்திலும் காங்கிரஸ் சட்டமன்றக்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் திரு ராகுல்காந்திக்கு வழங்கப்பட்டுள்ளது புதிய முதலமைச்சராக திரு சச்சின் பைலட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்களும் திரு அசோக் கெலாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்களும் கோரி வருகின்றனர் மத்தியப்பிரதேச மாநிலத்திலும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித்தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் திரு ராகுல்காந்திக்கு வழங்கப்பட்டுள்ளது

இரண்டு உறுப்பினர்களை கொண்ட பிஎஸ்பி யும் ஒரு உறுப்பினரை கொண்ட சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது இதற்கிடையே புதிய முதலமைச்சர்களை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக திரு ராகுல்காந்தி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் இத்தொடர்பான இறுதி முடிவு விரைவில் எடுக்கப்படும் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சுட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடையே கருத்துக்கள் கோரப்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறினார்

இதனிடையே தெலங்காளா முதலமைச்சராக திரு சந்திரசேகர ராவ் இன்று இரண்டாவது முறையாக மீண்டும் பதவியேற்றார் அவருடன் முகமது மெகமூத் அலியும் அமைச்சராக பதிவியேற்றார் பிற்பகல் ஒன்றரை மணியளவில் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது பிஜேபியின் தேசிய நிர்வாகிகளுடன் கட்சித் தலைவர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் ராஜஸ்தாள் சத்தீஷ்கர் மத்தியபிரதேச மாநிலகங்களின் சுட்டப்பேரவை தேர்தல்களில் பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

எதிர்க்கட்சிகள் வெவ்வேறு பிரச்சளைகளை எழுப்பி நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதையடுத்து இரண்டாவது நாளாக இன்றும் இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டன காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ரஃபேல் போர் விமானம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக் குழு விசாரணை செய்ய வேண்டும் என்று வலிபுறத்தி மக்களவையில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் வரை ஒத்தி வைக்கப்பட்டது இரண்டு முறை ஒத்தி வைக்கப்பட்ட பின்னர் மீன்டும் தொடங்கிய மக்களவையில் இதே விவகாரத்தை வலியுறத்தி இடதுசாரி கட்சிகளும் தேசிய மாநாட்டு முன்னணி உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டனர் காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்று தெலுங்குதேசம் கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று சிவசேனா உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர் இதனையடுத்து நேரமில்லா நேரத்தில் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அவையை ஒத்தி வைத்தார் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்தி வைக்கப்பட்டது முன்னதாக இன்று காலை கர்நாடக மக்களவை இடைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு பி ஒய் ராகவேந்திரா உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ாடுபட்டதால் மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டது

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஐக்கிய முற்போக்குக் கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உத்தரபிரதேச மாநிலம் புலந்த்சாகர் வன்முறை சம்பவத்தில் தொடர்புடைய யோகேஷ்ராஜ் உள்ளிட்ட தலைமறைவாகவுள்ள அனைத்து குற்றவாளிகளுக்கும் எதிராக மாவட்ட நீதிமன்றம் ஜாமினில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இது தொடர்புடைய முக்கிய குற்றவாளி ஜிதேந்திரா என்ற ஜித்து பாஜியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் செய்தியாளர்களிடம் பேசிய முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் அனைத்து இன்று குற்றவாளிகளையும் பிடிக்க காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுவருவதாக அவர் தெரிவித்தார் காவல்துறைக்கு சவாவாக இருக்கும் பட்சத்தில் குற்றவாளிகளை பிடிக்க உதவுபவர்களுக்கு சன்மானம் அறிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

கிராமப்புற இந்தியாவை வலுப்படுத்த உள்கட்டமைப்பு முதலீடுகள் உதவிகரமாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பொருளாதார கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் கிராமப்புறங்களை வலுப்படுத்த கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தப்படவேண்டும் என்றும் ஊரக கல்வி வளர்ச்சிகான திட்டங்கள் கொண்டுவரப்படவேண்டும் என்றும் கூறினார் கிராமப்புற மக்கள் சில அரசியல் கட்சிகள் தங்கள் செல்வாக்கை மேம்படுத்திகொள்வதற்காக அறிவிக்கும் திட்டங்களை நம்பி ஏமாறக்கூடாது என்றும் இலவசங்கள் நீண்ட கால வளர்ச்சிக்கு துணைபுரியாது என்றும் திரு அருண்ஜேட்லி குறிப்பிட்டார்

இது தொடர்பாக செய்தியாளரிடம் விளக்கிய மத்திய புலனாய்வு பிரிவு செய்தி தொடர்பாளர் திரு அபிஷேக் தயாள் சிபிஜயின் கோரிக்கையை ஏற்று இன்டர்போல் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவித்தார் தலைமறைவாக உள்ள சோக்சி மீதான குற்றங்களுக்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்திய தொழில்கள் கூட்டமைப்பும் மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன இருநாடுகளையும் சேர்ந்த தொழில் அதிடர்கள் மற்றும் வர்த்தகர்களிடையே உரையாற்றிய குடியரகத் தலைவர் வினரவான பொருளாதார வளர்ச்சிபெறும் நாடுகளில் முக்கிய நாடாக இந்தியா உருவெடுத்துவருவதாக கூறினார் இந்தியாவும் மியான்மரும் இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவின் முன்னோடி திட்டங்களை மியான்மர் செயல்படுத்தி வருவதற்கு அவர் தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை மியான்மரின் கடைசி முகலாய பேரரசர் பகதூர் ஷா ஜாபரின் நினைவிடத்தில் திரு ராம்நாத்கோவிந்த் அஞ்சலி செலுத்தினார் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குனர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக தமிழகத்தின் வடகடவோர பகுதிகளில் அடுத்த இரு நாட்களுக்கு மழை பெய்யும் என்றார்

இவங்கை அதிபர் திரு அமைத்ரிபால சிறிசேனா அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்தது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது அதிபரின் முடிவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது ஏழு உறுப்பினர்கள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு நாடாளுமன்றத்தின் முழு கால அளவான நான்கரை ஆண்டுகள் நிறைவேறாத நிலையில் நாடாளுமன்றத்தை கவைப்பது சாத்தியமற்றது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்ததாக அந்நாட்டு பத்திரிகை கூறியுள்ளது

முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபச்சேவை பிரதமராக நியமித்தார்

ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறம் என்று திடர் என அறிவித்தார் புதிய நியமிக்கப்பட்ட திரு ராஜபக்சே வின் அரசிற்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது முதலில் உலகக்கோப்பை ஹாக்கிப்போட்டி குறித்த செய்திகள்